பேரின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திருஎடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

ஒபன்னீர்செல்வம் கூறியுள்ளார்

மேற்குத் தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கன மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

வென்றார்

சுட்டப்பேரவையில் இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு முகஸ்டாலின் எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்து அவர் பேசினார்

ஆகவே பலமணி நோம் காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தாலே இப்படி இருக்கின்றவர்கள் எல்லாம் இந்த தரிசனத்தை தவிர்க்க வேண்டும் என்றுட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் காவிரி நதிநீர் ஆணையம் மற்றும் முறைப்படுத்தும் குழுவை அமைத்த பெருமை அஇஅதிமுக அரசுக்குத்தான் உள்ளதாக் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் நேற்று பேரவையில் இதனை தெரிவித்த அவர் காவிரி பிரச்சினையில் அஇஅதிமுக அரசு மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகளை பட்டியலிட்டார்

நேற்று சட்டப்பேரவையில் தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார்

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார்

கல்வித் துறையில் நிதி பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அமைச்சர் திட்டவட்டமாக கூறினார்

அஇஅதிமுக சார்பில் புதிய நீதிக் கட்சித் தலைவர் திரு

வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும்

தருமபுரி மாவட்டத்தில் நீர் மேலாண்மை திட்டத்தின் மூலம் நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தருமபுரி ஆயுதப்படை வளாகத்தில் மழைநீர் சேகரிப்பு காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருப்பதாக ஆட்சியர் திருமதி மலர்விழி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

செகண்ட்ஸ் பாரத பிரதமரின் ஐல் சக்தி அபியான் என்ற திட்டத்தின் மூலமாக பொதுமக்களின் பங்களிப்போடு எந்தெந்த இடங்களில் எல்லாம் நிலத்தடி நீரை செறிவுட்டல் செய்யமுடியுமோ அதனை செய்வதற்காக அளைத்துகாப்பு மக்களையும் ஒரங்கிணைத்து திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அடிப்படையில் பார்க்கோமானால் காவல்துறையிலே பயிற்சிக் காவலர்கள் மற்றம் ஆயுகப்படை காவலர்களின் உதவியோடு நீர்வழிக் தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு காய்ந்தபோன நிலையில் இருந்த போர்வெல்கள் ரீசார்ஜ் செய்யப்பட்டு மழை தண்ணீ பார்த்திங்கள்னா

குமாரசாமி தமது பெரும்பான்மை பலத்தை இன்று பிற்பகல் ஒன்றரை மணிக்குள் நிருபிக்க வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு வஜபாய் வாலா அறிவுறுத்தியுள்ளார் நேற்று அம்மாநில சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம்மீதான விவாதம் தொடங்கியபோதிலும் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கூச்சல் குழப்பம் காரணமாக அவை நடவடிக்கைகள் வாக்கெடுப்பு நடத்தப்படாமலேயே ஒத்தி வைக்கப்பட்டன இதனையடுக்கட பிஜேபி உறுப்பினர்கள் வாக்கெடுப்பு நடத்தப்படும்வரை அவையிலேயே தங்கியிருக்கப் போவதாக அறிவித்தனர் மேற்குத் தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் நேரங்களில் மழைப் பொழிவு அதிகமாக சில இருக்கக்கூடும் என்றும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இதன் காரணமாக கற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வீடுகளில் ரோஜா மலர்ச் செடி வளர்ப்பதை ஊக்குவிக்கும் வகையில் இவை விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ரோஜா பூங்காவை பார்வையிட வரும் கற்றவா பயணிகள் வாங்கிச் செல்ல எதவாக இந்த நாற்றுகள் உர்பத்தி செய்யப்பட்டுள்ளன

வீடுகள் மாடிகள் காலிபாக உள்ள சிறிய இடத்திலம் ரோஜா மலர் சாகுபடி செய்யமுடியும் என்பதால் ரோஜ பூங்காவிற்கு வரும் கற்றலாப் பயணிகள் ரோஜா செடிகளை ஆர்வத்தடன் வாங்கிச் செல்கின்றனர்

ஈரானின் ஆளில்லா கண்காணிப்பு விமானத்தை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்

அஸ்ஸாமில் அடிக்கடி வெள்ளப் பாதிப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்படவுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது அத்திவரதர் தொடர்பான சிறப்பு அஞ்சல் உறையை மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் நேற்று வெளியிட்டார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் நெசவுத் தொழிலாளர்களுக்கான அதிநவீன தொழில்நட்பம் குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது

ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார்

காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது

வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி தேர்வு இன்றைக்குப் பதிவாக நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஏ வெஸ்ட் இண்டீஸ் ஏ அணிகளுக்கு இடையிலான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மின்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி இந்தியாவின் பி